மகராஷ்ட்ராவில் புதியஅரசுஅமைப்பதற்கானநடவடிக்கைகளில் பிஜேபிஈடுபட்டுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இரண்டுநாள் உலகமுதலீட்டாளர்கள் மாநாட்டினைதரம்சாவாவில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கிவைக்கிறார்

இதனைவரவேற்பதாககூறியுள்ளசிவசேனா இருப்பினும் முதலமைச்சர் பதவியை இருகட்சிகளும் பகிர்ந்துகொள்ளவேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பதாககூறியுள்ளது

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

தனியார் மருத்துவக்கல்லூரிகளில் கட்டணங்களைமுறைப்படுத்தவதற்கானநடவடிக்கைகளைமத்திய அரசுமேற்கொண்டுள்ளது புகுதில்லியில் எமதுசெய்தியாளருக்குஅளித்தபேட்டியில் இதனைதெரிவித்தசுகாதாரத்துறையின் சிறப்புச் செயலர் திரு அர்ஜுன் சிங்கால் இதற்கானநெறிமுறைகளைவகுக்குமாறமருத்துவக்குழுமத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாககூறினார் அடுத்தகல்வியாண்டுமுதல் இதனைசெயல்படுத்துவதற்குஏதுவாக இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு தொழில் வழித்தடங்களைஏற்படுத்தஅம்மாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது

நேற்றுரயில்வேஅதிகாரிகளுடன் நடத்தியஆலோசனைக்கூட்டத்தின்போதுஅவர் இக்கோரிக்கையினைவிடுத்தார் ரயில் பாதைகளைஅடுத்த மூன்றுநாட்களுக்குள் முழுமையாகஆய்வு செய்யுமாறும் அவர் அதிகாரிகளைகேட்டுக்கொண்டார்

தில்லியில் காற்றுமாசுநிலைமைவரும் நாட்களில் மேம்படும் என்றுவாளிலைஆய்வு மையத்தின் இயக்குனர் திருகுல்தீப் சிங் வத்சவாகூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தஅவர் புதுதில்லிமற்றும் சுற்றியுள்ளபகுதிகளில் மழைமற்றும் பலத்தகாற்றுவீசக்கூடவாய்ப்பிருப்பதாககூறினார்

இதனையாட்டி கர்தார்பூருக்குசெல்லும் முக்கியபிரமுகர்களுக்குஉச்சபட்சபாதுகாப்பவழங்குமாறுமத்தியஅரக பாகிஸ்தானைகேட்டுக்கொண்டுள்ளது

மத்தியஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் மற்றும் திருமதிஹர்சிம்ரத் கவுர் பாதல் இப்புத்தகங்களைவெளியிடவுள்ளனர்

தொழில்நுட்பத்தையன்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகமுதலமைச்சர் தகவல் திருடப்பாட்பழனிசாமிகூறியுள்ளார் இன்றுசென்னையில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பானசர்வதேசமாநாட்டினைதொடங்கிவைத்துஅவர் பேசினார் அரசின் சேவைகளைமக்கள் தங்களது இல்லங்களிலேயே பெறுவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

மக்கள் தனதளந்தவொருதேவைக்காகவும் அரக அலுவலகங்களுக்குநேரில் செல்லாமல் தாம் இருக்கும் இடத்திலிருந்தே அனைத்தசேவையும் பெறவேண்டும் என்றகனவு நிறைவேறும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஆள் குறைப்பைதடுக்கதேவையானநடவடிக்கைகள் குறித்து இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழகஅமைச்சரவைக்கூட்டம் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதலைமையில் தற்போதுநடைபெற்றுவருகிறது புதியதொழில் திட்டங்களுக்குஅனுமதிஅளிப்பதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிஜாப்பூர் மாவட்டத்திற்குஉட்பட்டபகுதியில் இன்றுஅதிகாலைபாதுகாப்புப்படையினர் இந்தநடவடிக்கையைமேற்கொண்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையேதுப்பாக்கிச்சன்டைநடைபெற்றதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் நக்சவைட்டுகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றுஅந்ததகவல்கள் கூறுகின்றன

வெஸ்ட் இண்டிஸூக்குஎதிரான மூன்றாவதமற்றும் இறுதிஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

சீனாஒப்பள் பேட்மிண்டன் போட்டியில் காலிறதிக்குமுந்தையகற்றுஆட்டத்தில் இந்தியாவின் காஷியப் தோல்வியடைந்தார் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்விளிபொன்னப்பா இணையும் தோல்வியடைந்தது ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் மும்பைஅணி இன்றுகோவாஅணியைஎதிர்கொள்கிறது